மேற்கொள்கிறார் நாட்டின் எட்டு கோடி விவசாயிகளுக்கு விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் நிதியை வழங்குகிறார்

தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது

பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றும் நாளையும் கர்நாடக மாநிலத்தில் பயணம் மேற்கொள்கிறார்

இந்த மாநிலங்கள் சென்ற பயிர் பருவங்களில் மிக அதிகமான அளவில் விவசாய உற்பத்தி சாதனையை நிகழ்த்தி இருந்தன நாடெங்கும் உள்ள எட்டு கோடி விவசாயிகளுக்கு பிரதமர் விவசாயிகள் பரிசு திட்டத்தின் கீழ் டிசம்பர் முதல் பிப்ரவரி வரையிலான காலத்திற்கு உரிய நிதியத்தை வழங்குகிறாா் இன்று மாலை பிரதமர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு செல்லுகிறாா்

இந்த மாநாட்டில் ஊரக மேம்பாட்டுக்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் என்பது முக்கிய கருத்தாக இருக்கும்

இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் நாடுகளிலுள்ள சிறைகளில் வைக்கப்பட்டுள்ள சிவில் கைதிகள் மீனவர்கள் ஆகியோரின் பட்டியலை தூதரக வழியாக நேற்று பரிமாறிக்கொண்டன

பாகிஸ்தானில் சிறை வைக்கப்பட்டுள்ள சிவிலியன் மக்கள் பாதுகாப்புத்துறை பணியாளர்கள் மற்றும் மீனவர்களை அவர்களது படகுகளுடன் விரைவாக விடுவிக்க வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது

நாட்டின் பல்வேறு பகுதிகளில் குடியுரிமை சட்டத் திருத்தத்திற்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறைக்கு பாப்புலர் ஃபிரண்ட் ஆப் இந்தியா அமைப்பே காரணம் என்று மத்திய சுட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிமி என்று அழைக்கப்படும் தடை செய்யப்பட்ட இந்திய இஸ்லாமிய மாணவர் இயக்கத்துடன் இந்த அமைப்புக்கு தொடர்பிருப்பதாக பல புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் மத்திய உள்துறை அமைச்சகம் உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் கூறினார் உத்தரபிரதேசத்தில் நடைபெற்ற பல வன்முறைச் சம்பவங்களுக்கு இந்த அமைப்புதான் பொறுப்பு என்றும் எனவே அந்த அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்றும் அம்மாநில துணை முதலமைச்சர் திரு கேஷவ் சந்திர மௌரியா முன்னதாக வலியுறுத்தியிருந்தார் கேபிள் டிவி மற்றும் ஒளிபரப்பு சேவைகளுக்கான புதிய வரன்முறை கட்டமைப்பில் இந்திய தொலைத் தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது நுகர்வோர் நலன்களை பாதுகாப்பதற்காக இந்த திருத்தத்தின்படி கேபிள் டிவி பயன்படுத்துவோர் குறைந்த சந்தா கட்டணத்தில் கூடுதல் சேனல்களை பார்க்க இயலும்

ஜி எஸ் டி வருவாய் சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவை மிஞ்சியது

குஜராத் மாநிலம் கேவாடியாவில் மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த மாநில ஒருங்கிணைப்பு முகமை கூட்டத்தில் இந்த திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கான முயற்சியை ஜம்மு கஷ்மீர் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மேற்கொண்டது

அரசியல் கட்சிகள் பதிவு மேலாண்மை அமைப்பை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது இந்த அமைப்பு மூலம் பதிவுக்கென விண்ணப்பித்த அரசியல் கட்சிகள் தங்கள் விண்ணப்பங்களின் நிலவரத்தை அறிந்து கொள்ளலாம் தேர்தல் ஆணையம் சென்ற மாதம் அரசியல் கட்சி பதிவுக்கான நெறிமுறைகளை திருத்தி அமைத்துள்ளது இவை நேற்று முதல் அமலுக்கு வந்தன இதன்படி பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை அனுப்பிய கட்சிகள் அதன் நிலவரம் குறித்து அறிந்தகொள்ளலாம் அவற்றுக்கு குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலம் நிலவரம் குறித்து தகவல் அனுப்பப்படும் மாற்றுத் திறனாளிகளுக்கு உதவும் வகையில் ரூபாய் நோட்டுகளை அடையாளம் காண்பதற்கான மொபைல் போன் செயலி ஒன்றை இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்தி காந்த தாஸ் நேற்று இந்த செயலியை வெளியிட்டார் இந்த செயலியை பயன்படுத்தி பார்வையற்றோர் ரூபாய் நோட்டுகள் எவ்வளவு தொகைக்கானது என்பதை அறிந்து கொள்ள முடியும் மணி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த செயலி ரூபாய் நோட்டுகளின் தொகை குறித்து ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் அறிவிக்க கூடியது

இந்த சொத்துக்களில் வீட்டு மனைகள் மீன் குளங்கள் கோழிப்பண்ணைகள் ஆகியன அடங்கும் கருப்பு பண மாற்றத்தை தவிர்ப்பதற்கான சட்டத்தின் கீழ் விசாகப்பட்டிணம் சிபிஐ மற்றும் ஊழல் எதிர்ப்பு பிரிவு ஆகியன பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையின்படி புலன் விசாரணை நடைபெற்று வருவதாக அமலாக்க இயக்ககம் தெரிவித்துள்ளது

வலைதள நெரிசல் காரணமாக ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க இயலாத மாணவர்களின் நலன்களுக்காக இந்த கால நீட்டிப்பை தேசிய தேர்வுகள் முகமை வழங்கியுள்ளது

இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் தேர்வுகால மன அழுத்தத்தை குறைப்பது குறித்து கலந்துரையாடுவார்

ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் ஈரான் ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்களால் முற்றுகையிடப்பட்டிருந்த அமெரிக்க துாதரகத்திலிருந்து நேற்று ஆர்ப்பாட்டக்கார்கள் வெளியேறினார்கள் ஒருநாள் முற்றுகைக்கு பிறகு ஹாசத்து அல் ஷாபி துணை ரானுவப்படையினர் அவர்களை விலகிச் செல்லுமாறு உத்தரவிட்டதை அடுத்து அவர்கள் வெளியேறினார்கள் ஈரானில் பயிற்சி பெற்ற ஹர்ஷத் துணை ரானுவப்படையினரின் ஈராக் ஆதரவாளர்கள் அமெரிக்க தூதரகத்தை சுற்றி வளைத்து அதன் பொருட்களுக்கு சேதம் விளைவித்தனர்